இடமில்லை என்று இந்தியா கூறியுள்ளது

பொருளாதார ஒத்துழைப்பு திட்டங்களை மேற்கொள்ள இந்தியாவும் மங்கோலியாவும் முடிவு செய்துள்ளன

பொருளாதார குற்றங்களில் ஈடுபட்டுள்ள தொழிலதிபர்கள் விஜய்மல்லையா நிரவ் மோடி மற்றும் மெகுல் சோக்ஸ்வி ஆகியோரின் சொத்துக்களை பறிமுதல் செய்வது தொடர்பாள நடவடிக்கைகளை அமவாக்கத்துறை மேற்கொண்டு வருகிறது

செய்யப்பட்ட பகுதிகள் மீதான நெறிமுறைகளை மத்திய அரசு தளா்த்தியுள்ளது இனி விரிவான செய்திகள் பாகிஸ்தானை மறைமுகமாக குறிப்பிட்டு பயங்கரவாத அமைப்புகளுக்கு அரசியல் ஆதாயத்துக்கான ஆதரவுப் போக்கினை இனிமேலும் சகித்துக்கொள் முடியாது என்று பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நீர்மவா சீத்தாராமன் கூறியுள்ளார் பெய்ஜிங்கில் நேற்று ஷாங்காப் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் தீவிரவாதம் கணினி பாதுகாப்பு போதைப்பொருள் கடத்தல் ஆகிய பிரச்சினைகளை எழுப்பினார் அனைத்து நாடுகள் மற்றும் அக்கறை உள்ள அனைவரின் ஒத்துழைப்புடன் இந்தப்பிரச்சினைக்கு தீர்வுகாண வேண்டியது அவசியம் என்றார் ஆப்கானிஸ்தானில் தொடரும் பயங்கரவாத அச்சுறுத்தலுக்கு சமரசம் இல்லாத அனுகுமுறையை கடைப்பிடிக்க வேண்டியது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார் ஆப்காகிஸ்தான் ஸ்திரத்தன்மையை மீன்டும் பெற இந்தியா உதவும் என்று அவர் கூறினார் ஒத்துழைப்பு அமைப்பு உறுப்பினர்கள் மேலும் சிறந்த ஒத்துழைப்புடன் உழைத்து ஷாங்காய் அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் நிலைநாட்ட வேண்டும் என்றார் இந்தியா சீனா நாடுகளிடையே உள்ள உறவுகள் இருதரப்பு நட்புக்கும் அப்பால் நெருக்கமாக உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சா ்திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார் பெய்ஜிங்கில் சீன பாதுகாப்புத்துறை அமைச்ச் ஜெனரல் வெய் கெங் ஐ சந்தித்து பேசிய அவர் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் சீனாவுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதாகக் கூறினார் நாடுகளுக்கும் இடையே நிலவும் சில கருத்து வேறுபாடுகள் சர்ச்சைகளாக மாறுவதற்கு வாய்ப்பு இரு அளிக்கக்கூடாது என்று அவர் தெரிவித்தார் இந்த கூட்டத்தின்போது பேசிய சீன பாதுகாப்பு அமைச்ச் ஜெனரல் வெய் இந்தியாவுக்கு சீனா முக்கியத்துவம் தந்து செயல்படுவதாகக் கூறினார் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் உள்ள உறுப்பினர் நாடுகள் தங்களுக்கிடையே உள்ள உறவுகளை ரானுவ ரீதியில் வலுப்படுத்தவும் முயற்சி எடுப்பதாக அவர் தெரிவித்தார் இந்த கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் அனைத்தும் பாதகாப்புத்துறையில் வளர்ச்சியடைய விரும்புவதாக அவர் கூறினார் ராஜஸ்தானில் பாலியல் வன்முறை சும்பவம் தொடர்பான வழக்கில் சாமியார் ஆசாராம் பாபுவிற்கு ஜோத்பூர் நீதிமன்றம் குற்றவாளி என்று இன்று தீர்ப்பு அளிததுள்ளது ராஜஸ்தான் நீதிமன்றம் உத்தரவிட்டதன் பேரில் நீதிபதி திரு மதுசூதன் சா்மா ஜோத்பூர் மத்திய சிறையில் நீதிமன்ற உத்தரவை வெளியிட்டார் கடந்த நான்கு ஆண்டுகளாக ஆசாராம் பாபு இந்த சிறையில் வைக்கப்பட்டுள்ளார்

குழந்தைகள் பாலியல் வன்முறை தடுப்புச் சட்டம் சிறுவர்கள் நீதி சட்டம் மற்றும் இந்திய குற்றவியல் சட்டப்பிரிவுகளின் கீழ் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது

ஆசாராமுக்கு எதிராக குஜராத் மாநிலம் சூரத்திலும் பாலியல் வன்முறை வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் ஐந்து மாத கால அவகாசம் வழங்கியுள்ளது இந்த கால அவகாசத்திற்குள் விசாரணையை முடிக்குமாறு நீதிமன்றம் கூறியுள்ளது வெளியுறவுத்துறை அமைச்ச் திருமதி கஷ்மா ஸ்வராஜ் மங்கோலியாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளாா் உலான் பதார் என்ற இடத்தில் மங்கோலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சோஸ் பதாரை சந்தித்து பேசிய அவர் இந்தியாவும் மங்கோலியாவும் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டு திட்டங்களை மேற்கொள்ள விரும்புவதாகக் கூறினார் உள்கட்டமைப்பு மேம்பாடு எரிசக்தி சேவைகள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறைகளில் வா்த்தக உடன்பாடுகளை ஏற்படுத்துவது தொடர்பாக இருநாட்டு அமைச்சர்களும் ஆலோசனை நடத்தினர்

கிழக்கு ஆசிய நாடுகளில் ஒன்றான மங்கோலியாவின் சமூக பொருளாதார துறைகளை மேம்படுத்தவும் அமைதியையும் செழிப்பையும் ஊக்குவிக்கும் திட்டங்களை அந்நாட்டுடன் மேற்கொள்ள விரும்புவதாக இந்தியா கூறியுள்ளது தென் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா வட்சத்தீவு பகுதிகளில் இன்று கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்று இந்திய தேசிய கடல் தகவல் சேவைகள் மையம் இன்காய்ஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது கரையோர பகுதிகளுக்குள் செல்ல வேண்டாம் என்று மீனவர்களையும் இதர நபர்களையும் அந்த நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது இன்காய்ஸ் இன் இந்த முன்னறிவிப்பை தொடர்ந்து வானிலை ஆராய்ச்சித்துறை வெளியிட்டுள்ள முன்னறிவிப்பில் தமிழ்நாடு மற்றும் கேரளா மாநிலங்களில் பல இடங்களில் குறைக்காற்றடன் கூடிய இடி மழை இருக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ளது மேற்கு வங்காளம் ஒடிசா வடக்கு ஆந்திரப்பிரதேச கரையோரம் மேற்கு அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஆகிய பகுதிகளிலும் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்று இன்காய்ஸ் தெரிவித்துள்ளது காங்கிரஸ் கட்சியின் ஆட்சிக் காலத்தின்போது மதக்கலவரங்களும் வன்முறை சம்பவங்களும் நிகழ்ந்ததாக அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு சல்மான் குர்ஷித் கூறியிருக்கிறார் அலிகள் முஸ்லீம் பல்கலைக்கழகத்தில் உரையாற்றிய அவர் காங்கிரஸ் கட்சியின் கரங்களில் ரத்தக்கரை படிந்திருப்பதாகத் தெரிவித்தார் இஸ்லாமியர்கள் பல நேரங்களில் தாக்குதலுக்கு ஆளாகும்போது கட்சி சார்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டார் திரு குர்ஷித்தின் கருத்துக்கு எதுவும் கூற விரும்பவில்லை என்று காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீப் சிங் சுர்ஜிவாலா கூறியிருக்கிறார் இது தொடர்பாக பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு சந்தீப் பத்ரா காங்கிரஸ் கட்சி இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல சீக்கியர்கள் விஷயத்திலும் இவ்வாறே நடந்து கொண்டதாகக் குற்றம்சாட்டினார் அந்தமான் நிகோபார் தீவுகளில் குற்றுவாவை மேம்படுத்துவதற்கு ஏதுவாக தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்கான அங்கீகாரம் வழங்கும் நெறிமுறைகளை மத்திய அரசு சற்று தளா்த்தியுள்ளது இது தொடர்பாக புதுதில்லியில் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தலைமையில் தீவுகள் மேம்பாட்டு முகமை அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர் அந்தமான் நிகோபார் தீவுகளில் உள்ள ஸமித் ராஸ் லாங் மற்றும் ஏவிஸ் ஆகிய நான்கு தீவுகளிலும் லட்சத்தீவுகளில் உள்ள மினிகாய் பங்காராம் தின்னகாரா செரியம் மற்றும் சுகேயி ஆகிய தீவுகளிலும் கட்டுப்பாடுகள் சற்று தளர்த்தப்பட்டுள்ளன உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ராவை பதவி நீக்கம் செய்வதற்கான முயற்சியில் காங்கிரஸ் கட்சி ஈடுபட்டது தவறான செயலாகும் என்று திரிணமூல் காங்கிரஸ் கட்சித் தலைவரும் மேற்குவங்க முதலமைச்சருமான செல்வி மம்தா பானர்ஜி கூறியிருக்கிறார் இது தொடர்பாக செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் காங்கிரஸ் அளித்த நோட்டீஸுக்கு திரிணமூல் காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளிக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டதாக அவர் தெரிவித்தார் இருப்பினும் அதற்கு திரிணமூல் காங்கிரஸ் இசைவு தெரிவிக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார் நீதித்துறையில் தலையிட விரும்பாததன் காரணமாக தமது கட்சி இவ்வாறு நடந்து கொண்டதாக அவர் கூறினார் காங்கிரஸ் கட்சியின் தலைமையில் ஏழு கட்சிகள் தலைமை நீதிபதியை பதவிநீக்கம் செய்யும் தீர்மானத்தை கொண்டுவர வேண்டுமென்று மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவை சந்தித்தனர் இந்த தீர்மானத்தை பரிசீலனை செய்ய முடியாது என்று திரு வெங்கையா நாயுடு கூறியதை அடுத்து அந்த முயற்சி கைவிடப்பட்டது அரசியல் அமைப்புச் சுட்டத்தின் அடிப்படையிலும் நீதிபதிகள் விசாரணைச் சட்டத்தின் அடிப்படையிலும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக திரு வெங்கையா நாயுடு கூறினார்

இம்மாநிலத்தில் கிராமப்புறங்களில் உள்ள சரளைபாவிய சாலைகளில் ஸ்திரத்தன்மை மீட்டெழுச்சித் திறன் பாதுகாப்பு ஆகியவற்றை மேம்படுத்தவும் கிராமப்புற சாலை கட்டமைப்பை நிர்வகிப்பதில் மாநிலத்தின் திறனை மேம்படுத்தவும் இந்த ஒப்பந்தம் உதவி செய்யும்

இந்தக் திட்டம் கிராமப்புற சாலை இணைப்பை மேம்படுத்தும் என்றும் அதனால் கிராம சமுதாயத்தினரிடையே பொருளாதார மேம்பாட்டுக்கும் சமுதாய சேவைகளை பெறுவதற்கும் வாய்ப்பு ஏற்படும் என்று அந்த அறிக்கை கூறுகிறது பொருளாதார குற்றங்களில் ஈடுபட்டுள்ள தொழிலதிபர்கள் விஜய்மல்லையா நிரவ் மோடி மற்றும் மெகுல் ஜோக்ஸ்வி ஆகியோரின் சொத்துக்களை பறிமுதல் செய்வது தொடர்பான நடவடிக்கைகளை அமலாக்கத்துறை மேற்கொண்டு வருகிறது இந்த தொழிலதிபர்கள் பண மோசடி குற்றங்களில் ஈடுபட்டுள்ளதாக நீதிமன்றங்கள் அழிவித்துள்ள நிலையில் சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கென்று புதிய அவசரச்சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த சுட்டத்தை அமல்படுத்துவதற்கு அமலாக்கத்துறைக்கு சிறப்பு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது

பாகிஸ்தான் சீனா மற்றும் ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர்கள் தவிர மற்ற நாடுகளிலிருந்து வரும் சுற்றுவா பயனிகள் அடுத்த இந்து ஆண்டுகளுக்கு நாகாலாந்து மிசோராம் மற்றும் மணிப்பூர் மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்ளலாம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது இதற்கு சிறப்பு அனுமதி தேவையில்லை என்றும் அரசு தெளிவுபடுத்தியுள்ளது தற்போதைய நடைமுறைப்படி அருணாக்கல பிரதேசம் மணிப்பூர் மிசோராம் நாகாவாந்து சிக்கிம் மற்றும் இமாச்சல பிரதேசத்தின் சில பகுதிகள் ராஜஸ்தான் உத்ராகண்ட் மற்றும் ஜம்மு கஷ்மீர் மாநிலங்களுக்கு வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் பயணம் மேற்கொள்ள தடை விதிக்கப்பட்டிருந்தது